தயாரிப்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் விலை குறைவான நீடித்து உழைக்கக் கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதில் தயாரிப்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் சுயசா்பு இந்தியா திட்டத்தின்கீழ் தரமான பொருட்களை தயாரித்து அவற்றை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து லிங்க்ட் இன் வலைதளத்தில் பிரதமா் தமது கருத்துக்களை தெரிவித்துள்ளாா் திறன் மற்றும் திறமைகளின் மையமாக இந்தியா உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் ஸ்டா்ட் அப் நிறுவனங்களின் வெற்றி நமது இளைஞா்கள் புதுமைகளை படைப்பதற்கான ஆர்வத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் இந்திய பொருட்களுக்கு உள்நாட்டிலும் சா்வதேச அளவிலும் மிகப்பெரிய சந்தை இருப்பதால் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றில் மிகுந்த கவளம் செலுத்த வேண்டும் என்றும் அவா் வலியுறுத்தியுள்ளார்

பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் தேதி தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் கேள்விநேரம் மற்றும் கேள்வி நேரத்திற்கு பிந்தைய நேரத்தை ஒதுக்குவது அவைத்தலைவரின் அதிகாரத்திற்குட்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாள்களிடம் மத்திய கல்வியமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஜவுளித்துறை அமைச்சா் திருமதி ஸ்மிரிதி இராணி ஆகியோர் கூட்டாக பேசுகையில் இதனைத் தெரிவித்தனர் குழந்தைகளின் மனதில் நோ்மறையான எண்ணங்களை உருவாக்கும் வகையில் பொம்மைகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அதுபோன்ற புதுமையான படைப்புகளை உருவாக்கும் நோக்கத்தில் இந்தப் போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் கூறினர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் முக்கிய மைல் கல்லாக இந்த முயற்சி அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறினார்

பயனியர் ரயில் கட்டணம் உயர்த்தப்படும் என்று சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று ரயில்வே கூறியுள்ளது இதபோன்ற ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் ரயில்வே கேட்டுக்கொண்டுள்ளது தற்போதைக்கு ரயில் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான எந்தவொரு திட்டமும் இல்லை என்றும் அது தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத் துறை செயவர் திரு ராஜேஷ் பூஷன் இதுதொடர்பான இறுதி முடிவை மத்திய அரசு எடுக்கும் என்று கூறினார்

தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத் துறை இயக்குநர் திரு ஞானசேகரன் தெரிவித்துள்ளார்

கேரளாவிலிருந்து வரும் கோழிகள் வாத்துகள் முட்டைகள் மற்றும் கோழிகள் சார்ந்த பொருட்கள் தமிழகத்திற்குள் நுழையாமல் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்தாா் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே தமிழக எல்லைக்குள் அமைதிக்கப்படுவதாக அவர் கூறினார் பொது சுகாதாரத் துறை தெற்கு ரயில்வே சுற்றுச்சூழல் வனத்துறை தேசிய முட்டை உற்பத்தியாளா் ஒருங்கிணைப்புக் குழு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

பெரும்பாலான ளிகளுக்கு நீா்வரத்து தொடா்ந்து அதிகித்து வருவதால் அவை நீரம்பி வருவதாக பொதுப்பணித் துறையினர் தெரிவித்தனர் சென்னையைப் பொறுத்தவரை பூண்டி சோழவரம் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளுக்கு போதமான அளவு தண்ணீர் வந்துக் கொண்டிருக்கிறது

வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக விழுப்புரம் கடலூர் மயிவாடுதுறை நாகப்பட்டினம் நீலகிரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது ஏனைய கடலோர மாவட்டங்கள் சென்னை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் உள்மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது

பிரிட்டனில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குடியரசுத் தின விழாவில் பங்கேற்க இந்தியா வர இயலவில்லை என அந்நாட்டின் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார்

பிரிட்டனிலிருந்து குறைந்த அளவு விமானங்கள் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்படும் என்று சிவில் விமானப் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார் பூரீநகரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலை மற்றும் விமானப் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது

கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்காளா் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நேற்று அம்மாவட்டத்திற்கான தேர்தல் பார்வையாளர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் நடைபெற்றது

இன்று மாலை ஏழரை மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை சிட்னியில் தொடங்க உள்ளதை முன்னிட்டு இந்திய அணியினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர்